எட்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கடலில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் போது பிளாஸ்டிக் கழிவுகளை கடலில் கொட்டுவதை தவிர்க்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் சாலை விதிகளை பொது மக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே மோட்டார் சட்டம் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் வாகனச் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாஸ்ஏஞ்சல்ஸில் கழிவுநீர் சுத்திகரிப்பு முறைகளை பார்வையிட்டுள்ளார் அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை கனடாவின் இளம் வீராங்கனையான பியான்கா ஆன்ட்ரிஸ்கு வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் சந்திரயான் இரண்டு திட்டம் அனைத்து தடைகளையும் கடந்து விரைவில் அதன் இலக்கை எட்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சந்திரயான் தொடர்பாக பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலளித்துள்ள அவர் விண்வெளி திட்டங்களில் இந்தியாவின் புதுமை முயற்சிகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடு தொடரும் என்று தெரிவித்துள்ளார் இந்திய விஞ்ஞானிகளின் திறமையும் எதையும் சாதிக்கக்கூடிய உத்வேகமும் ஒட்டு மொத்த இந்திய மக்களின் பேராதரவும் இருப்பதால் நமது விஞ்ஞானிகள் விரைவில் இலக்கை எட்டுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதனிடையே சந்திரயான் இரண்டு விண்கலம் தொடர்பான இஸ்ரோ விஞ்ஞானிகளின் முயற்சி தங்களை பெரிதும் கவர்ந்துள்ளதாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாஸா கூறியுள்ளது

விண்வெளி ஆய்வு தொடர்பான எதிர்கால பணிகளில் எந்தத் தொய்வும் ஏற்படாது எனவும் இஸ்ரோ இயக்குநர் திரு திவாகர் கூறியுள்ளார் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் உள்ளிட்ட திட்டங்கள் ஏற்கனவே திட்டமிட்டப்படி செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் போது பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவு பொருட்களை கடலில் கொட்டுவதை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் மும்பை மற்றும் அவுரங்காபாதில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் தண்ணீரை மாசுப்படுத்தக் கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை கடலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் என மஹாராஷ்ட்ர மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்திய அவர் ஒருமுறை மட்டும் உபயோகிக்கக் கூடிய பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை கைவிடுமாறு கேட்டுக் கொண்டார் பின்னர் மகளிர் சுயஉதவிக்குழுவினரின் பேரணியில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி நாட்டிலுள்ள அனைத்து வீடுகளுக்கும் அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்றார் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள இந்தத் திட்டத்திற்காக மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் பெண்கள் எதிர்கொள்ளும் எதிர்கொண்டு வரும் பிரச்னைகளுக்குத் தீர்வு காண அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் மற்றும் நவீன கழிப்பறை வசதியை செய்து கொடுப்பதன் மூலம் சோஷலிஸ் தலைவர் ராம்மனோகர் லோகியாவின் கனவை தமது அரசு நிறைவேற்றியிருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஐஸ்லாந்த் சுவிட்சர்வாந்து மற்றும் ஸ்லோவேனியா ஆகிய மூன்று நாடுகள் பயணமாக நாளை புதுதில்லியிலிருந்து புறப்பட்டு செல்கிறார் அவர் பயணம் செய்ய உள்ள விமானம் பாகிஸ்தான் வான்பகுதி வழியாக பறப்பதற்கு அந்நாட்டு அரசு அனுமதி மறுத்திருப்பது வருத்தமளிக்கக் கூடிய செயல் என மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் பாகிஸ்தானின் இதுபோன்ற செயல்பாடுகள் எந்தப் பயனையும் தராது என்று குறிப்பிட்டுள்ளார் சாலை விதிகளை பொது மக்கள் முழுமையாக மதித்து பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே மோட்டார் வாகனச் சட்டம் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நாக்பூரில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பணத்தைவிட மக்களின் உயிர் மிக முக்கியமானது என்பதால்தான் புதிய போக்குவரத்து சட்டத்தில் அபராதத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளதாகக் கூறியுள்ளார் சட்டத்தை மீறுபவர்கள்தான் அபராதம் செலுத்த நேரிடுவதாகவும் விதிகளை மதிப்பவர்கள் அபராதம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையென்றும் தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது மக்கள் அனைவரின் கடமை என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் டேராடூனில் வன ஆராய்ச்சி மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் வனப்பகுதிகளை பாதுகாப்பதை மக்கள் இயக்கமாக செயல்படுத்த இருப்பதாகக் கூறினார் வன உயிரினங்களை பாதுகாக்க வேண்டியது வனத்துறை அதிகாரிகளின் பொறுப்பு என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர் வனப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் வன உயிரினங்களை பாதுகாக்க இயலாது என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாஸ்ஏஞ்சலஸ் நகரில் கழிவுநீர் மறுசுழற்சி மையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கழிவு நீரை முழுவதுமாக மறுசுழற்சி செய்து தூய்மையாக்கி அதனை மீண்டும் பயன்படுத்தும் முறை குறித்து அமெரிக்க அதிகாரிகள் முதலமைச்சருக்கு விளக்கம் அளித்தனர் தமது அமெரிக்கப் பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் துபாய் செல்கிறார் நாளைவரை அங்கு தங்கியிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்க உள்ள முதலமைச்சர் தமது வெளிநாட்டுப் பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் சென்னை திரும்ப உள்ளார் தமிழக திரைப்படத்துறையை சீரமைப்பது குறித்து அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நீர்நிலை சீரமைப்புப் பணிகளை தொடங்கி வைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரையரங்குகளில் ஆன்லைள் டிக்கெட் விற்பளை குறித்து ஏற்களவே ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் அடுத்தகட்டமாக நடைபெற உள்ள பேச்சுவார்த்தையின்போது நடிகர்களின் சம்பள வரைமுறை உள்ளிட்ட அம்சங்கள் இறுதிவடிவம் பெறும் என்றார் முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்கள் அனைத்திற்கும் ஒருமாத காலத்திற்குள் தீர்வு காணப்படும் என மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற சிறப்பு குறைதீர்ப்பு முகாமில் பேசிய அவர் இந்த முகாமில் பெறப்படும் மனுக்கள் அனைத்தும் கணினியில் பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார்

முன்னதாக பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் பொது மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் திரு தங்கமணி மற்றும் திருமதி சரோஜா ஆகியோர் வழங்கினர் காஞ்சிபுரம் அத்திவரதர் வைபவத்தின்போது சிறப்பாகப் பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கான பாராட்டு விழாவில் மாநில அமைச்சர்கள் திரு சேவூர் ராமச்சந்திரன் திரு பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொண்டு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் நினைவுப் பரிசினை வழங்கினர்

பொள்ளாச்சிப் பகுதியில் சுமார் நான்கு லட்சம் ஏக்கர் விளை நிலங்கள் பயனடையும் வகையில் ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற உலக தென்னை தின விழாவில் பேசிய அவர் நீரா பானத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய பொள்ளாச்சிப் பகுதியில் ஒரு கொள்முதல் நிலையம் அமைத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் செழிக்கும் என்றார்

இருவரிச்செய்திகள் பிரான்ஸ் நாட்டில் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் பதவி விலகக் கோரியும் நாட்டின் சமூக நீதியை நிலைநாட்ட வலியுறுத்தியும் போராட்டங்கள் வெடித்துள்ளன இந்தியாவை ஐந்து டிரில்லியன் டாவர் பொருளாதாரம் கொண்ட நாடளாக மாற்றுவதற்கு நன்கு திட்டமிட்ட வியூகம் அவசியம் என முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன்சிங் வலியுறுத்தியுள்ளார் நாகை மாவட்டம் செம்மனார் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தை மாவட்ட நீதிபதி தொடங்கி வைத்தார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது

நாளை நடைபெறவுள்ள ஆடவா் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஸ்பெயினின் ரபேல் நடால் ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை எதிர்கொள்கிறார்